மின்மிகைமாநிலம் என்றதவறானதகவலைஅஇஅதிமுகதெரிவித்துவருவதாகதிமுககுற்றம் தி சாட்டியுள்ளது

வாக்குப்பதிவின் போதுவாக்காளர்களுக்குஒருகையுறைவழங்கப்படும் என்றும் திருசாஹூ கூறினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் இந்நிலையில் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானபிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது முக்கியக் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமி திண்டுக்கல் கரூர் மாவட்டங்களில் இன்றதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார்

மத்தியஅரசுடன் இணைந்தசெயல்படுவதன் காரணமாகபல்வேறுவளர்ச்சித் திட்டப் பணிகள் விரர்தசெயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் காலத்தில் நிலவியமின்வெட்டுசரிசெய்யப்பட்டுதமிழகம் திமுகஆட்சிக் தற்போதுமின்மிகைமாநிலமாகதிகழ்கிறதுஎன்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார்

ஒரு அரசுமின்சாரத்தை உற்பத்திசெய்ததேவைக்கு உடுதலானவற்றை பிறமாநிலங்களுக்குவழங்குவதுதான் மின்மிகைமாநிலம் என்றுகூறினார் இருந்துவாங்கப்படுவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் பிஜேபிமாநிலதுணைத் தலைவர் திருவிபிதுரைசமி இன்றநாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபிகூட்டணிவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் ஊழலற்றநிர்வாகத்தைமத்தியஅரசுஉறுதிசெய்திருப்பதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுகஅரசுமத்தியஅரசுக்குபணிந்தசெல்வதாககூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார்

அஇஅதிமுக பிஜேபி இடையேயானகூட்டணிசந்தர்ப்பவாதகூட்டணிஎன்றுதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரி இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் குற்றம் சாட்டினார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகதலைமையிலானமதசார்பற்றமுற்போக்குகூட்டணிவெற்றிபெறும் என்றும் திருஅழகிரிநம்பிக்கைதெரிவித்தார் செயலாளர் திருட்டவிதினகரன் திருவண்ணாமலைமாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்னெண்டுபேசினார் வளமானதமிழகத்தைஉருவாக்க தங்கள் கட்சிக்குவாக்களிக்குமாறுஅவர் வேண்டுகோள் விடுத்தார் நாம்தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் தாம்பரத்தில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் மாற்றுஅரசியலைஉறுதிசெய்வதேதமதுகட்சியின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் மக்கள் நீதிமையத்தின் தலைவர் திருகமலஹாசன் காரைக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் நேர்மையானநிர்வாகத்தைவழங்குவதுதான் தங்களதநோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் ஊழலைஅகற்றதமதுகட்சிபாடுபடும் என்றும் திருகமலஹாசன் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் முகக்கவசம் அணிவதைஅனைவரும் இன்று முழுமையாககடைபிடிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

ஏற்கனவேவெளியிடப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் மருத்துவநிபுணர்கள் ஆலோசனைக்குபிறகே இந்தநெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திருராஜேஷ் பூஷன் தெரிவித்தார் கடலோரனவல்படையில் வஜ்ரா கப்பல் இன்றுசேர்க்கப்பட்டது சென்னையில் நடைபெற்ற இதற்கானநிகழ்ச்சியில் முப்படகளின் தலைமைதளபதிஜென்ரல் பிபின் ராவத் மற்றம் உயரதினரிகள் பங்கேற்றனர் அதிநவீனவசதிகளுடன் கூடிய இந்தகப்பல் தூத்துக்குடியில் இருந்துடடல்சார் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் மீட்புப் பணிகளைமேற்கொள்ளும் என்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் அனைத்துக் கட்சிவேட்பாளர்கள் முன்னிலையில் இணயவழியில் மின்னனுவாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடுசெய்யும் பணியைதேர்தல் பார்வையாளர்கள் இன்றுதொடங்கிவைத்தனர் விடுதலைபெருவிழாகொண்டாட்டங்களின் ஒருபகுதியாகமத்தியஅரசின் களவிளம்பரத் துறைசார்பில் நெல்லைஅறிவியல் மையத்தில் புகைப்படக் கண்காட்சியைஆட்சியர் திருவிஷ்னு இன்றுதொடங்கிவைத்தார்